சுமூகமாக நடைபெற்றது

மண்டலத்தில் அரசியல் நிலைத்தன்மையை மேம்படுத்தும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இந்திய சர்வதேச திரைப்பட விழா இன்று கோவா மாநிலத்தில் தொடங்கி உள்ளுத

மிலாது நபி நாடு முழுவதும் மகிழ்ச்சியுடன் இன்று கொண்டாடப்படுகிறது

இன்று பிரிஸ்பனில் நடைபெறுகிறது

மத்திய பிரதேசத்தில் தோ்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது அரசியல்கட்சிகளின் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சென்று வாக்கு சேகிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் இதனிடையே இந்தத் தேர்தல் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் ஆணையர்கள் திரு சுனில் அரோரா திரு அசோக் லவாசா ஆகியோர் காணொலி காட்சி மூலம் தில்லியில் இருந்தபடியே தேர்தல் நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார்கள்

மிசோராமை பொறுத்தவரை பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் பல்வேறு தொகுதிகளிலும் புயல்வேக பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார்கள் தேர்தலில் வெற்றிபெற்றால் மாநிலத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் செப்பளிடப்படும் என்றும் ஏழைகளுக்கு கிலோவுக்கு ஒரு ரூபாய் விலையில் அரிசி வழங்கப்படும் என்று மேலும் கூறியிருக்கிறார்

ராஜஸ்தான் தெலங்கானா மாநிலங்களில் வேட்புமனு பரிசீலனை நேற்று நடந்தது நாளை வேட்புமனுவை விலக்கிக்கொள்ள கடைசிநாளாகும்

விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்தியா பேச்சுவார்த்தையின் நிறைவுநாளில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச சுட்டங்களின் அடிப்படையில் நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நம்பிக்கை என்றார் இந்தியா சிங்கப்பூர் ரானுவங்களின் கூட்டுப்பயிற்சி நடத்தவும் சிங்கப்பூர் ரானுவ வீரர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கவும் இந்த பேச்சுகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது கோவா மாநிலம் பனாஜியில் சர்வதேச இந்திய திரைப்பட விழா இந்திய பிரிவு இன்று தொடங்கியது தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் திரு அமித் கரே இதனை தொடங்கி வைத்தார்

முழு அளவு திரைப்படங்களில் ஷாஜி கருண் இயக்கியுள்ள மலையாள படமான ஒலு முதல் படமாகவும் இதரப்படங்களில் கா்வாஸ் இயக்கியுள்ள ஆதித்ய கபாஸ் ஜம்பாலே படம் முதலாவதாகவும் திரையிடப்படுகிறது ஏற்களவே நடைபெற்றுள்ள சர்வதேச திரைப்பட விழாக்களில் இந்திய திரைப்படங்கள் மிகப்பெரும் பாராட்டை பெற்றுள்ளன என்று எமது செயதியாளா் தெரிவிக்கிறாா்

அதேபோல் மை கவ் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பங்கேற்கலாம்

புத்தில்லியில் நேற்று முடிவடைந்த இந்த இரண்டு நாள் கூட்டத்தில் பேசிக் அமைப்பு நாடுகள் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றின பிரேசில் தென்னாப்பிரிக்கா இந்தியா சீனா ஆகிய நாடுகள் பருவநிலை மாற்றம் குறித்த இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகள் ஆகும் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருந்த மத்திய கற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தள் பருவநிலை மாற்றம் குறித்த இந்தியாவின் நடவடிக்கைகளை விரிவாக எடுத்துரைத்தார் நபிகள் நாயகம் பிறந்த நாளான மிவாது நபி நாடு முழுவதும் உற்சாகமாக இன்று கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த நன்னாளில் மக்கள் அனைவருக்கும் குறிட்பாக முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நபிகள் நாயகத்தின் மனிதாபிமானம் இரக்கம் சகோதரத்துவம் போன்ற நன்னெறி போதனைகள் மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த தொடர்ந்து வழிநடத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார்

அந்நாட்டின் அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் உத்தரவின்பேரில் இப்படி நிறுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க ராணுவம் பென்டகன் கூறியிருக்கிறது அமெிக்க பாதுகாப்புத் துறையின் செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராப் மேனிங் மின்னஞ்சல் மூலம் செய்தியாளா்கள் எழுப்பிய கேள்விக்கு அளித்த பதிலில் இதை தெரிவித்திருக்கிறாா்

திரு சொலைம் பயணத்திற்கு ஐந்து வட்சம் டாவர் செலவிட்டிருப்பதாக தணிக்கைக் குழு தெரிவித்துள்ளது ஐ நா மன்றமே நிதி பற்றாக்குறையில தவிக்கும்போது இவ்வளவு செலவிட்டிருப்பது பொருத்தமாகாது என்று தணிக்கையாளர் குறை கூறியிருக்கிறார் கற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து அவர் கவலைப்படவில்லை என்றும் விமானங்கள் வெளியிடும் கா்பன் வாயு எந்த அளவுக்கு கற்றக்குழலுக்கு கேடு விளைவிக்கிறது என்பதை கண்டுகொள்ளவில்லை என்றம் குற்றம் சாட்டியுள்ளது

இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி ஒன்று இருபதுக்கு தொடங்குகிறது வீராட் கோலி தலைமையிலான இந்திய அணி டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் மிகச் சிறப்பாக விளையாட் வருகிறது